காலைக்குள் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

அயோத்தி இறுதித்தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்திய நாடும் திறந்த மனதுடனும் அமைதியுடனும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மான் கீ பாத் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் தொன்மைவாய்ந்த மொழிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுவருவதாக அவர் கூறினார்

அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு பென்னி கான்ட்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை நாளை காலைக்குள் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பிஜேபியை சோந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றதை ரத்து செய்யக்கோரி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு

ரமணா திரு அஷோக் பூஷன் மற்றம் சஞ்சீவ் கண்ணா ஆகியோரடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

பகத்சிங் கோஷியாரி வழங்கிய பரிந்துரை கடிதத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிசை முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு விடுத்த கடிதத்தையும் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதுதொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மகாராஷ்டரா முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தேவேந்திர பட்னாவிசிற்கும் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு திரு அஜித்பவாருக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் சிசவேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் இன்றே தேவேந்திர பட்னாவிஸ் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுமாறு கேட்டுக் கொண்டனர் பிஜேபி

ஏக்கள் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர்கள் இந்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று வாதிட்டார் மகராஷ்டிராவில் பி ஜேபியை சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுட்டமன்றக் தலைவராக குழுத் இருந்த திரு அஜித்பவாருடன் இணைந்து ஆட்சியமைத்தாா் இந்நிலையில் பி ஜேபிக்கு ஆதரவு அளித்தது அஜித் பவாரின் தன்னிச்சையான முடிவு என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவா் திரு சரத்பவாா் அறிவித்ததுடன் அக்கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தைகூட்டி சட்டப்பேரவைக்குழுத் தலைவர் பதவியிலிருந்து திரு அஜித் பாவரை நீக்கினார் அங்கு முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்னாவிசையும் துணை முதலமைச்சராக திரு அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றது செல்வாது எனக்கோரி காங்கிரஸ் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்துள்ளன இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது மகாராஷ்டிராவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுட்டப்பேரவைக் குழுத் தலைவா் திரு ஜெயன் பாட்டேல் இன்று காலை ஆளுநா் மாளிகை சென்று அதிகாரிகளை சந்தித்தார் அப்போது அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் தாம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கினார் அவருடன் ஏராளமான முக்கிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உடனிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி புதுதில்லியில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளதால் இந்த கடிதத்தை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனா் இதனிடையே செய்தியாளா்களிடம் பேசிய பிஜேபி

இதன் அடிப்படையிலேயே அஜித் பவார் வழங்கிய ஆதரவை கருத்தில்கொண்டு ஆளுநர் திரு தேவேந்திர பட்னாவிசை பதவியேற்க அழைப்பு விடுத்ததாக அவர் தெரிவித்தார் ஆளுநருடன் ஆலோசனை நடத்திய பிறகே சட்டப்பேரவைக்குழுத் தலைவரை மாற்ற முடியும் என்று அவர் கூறினார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று மன் கீ பாத் நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே தனது கருத்துக்களை பகிர்ந்துக்கொண்ட அவர் மக்களின் பொறுமை மற்றும் பக்குவம் அடைந்த பண்பிற்கு நன்றி தொவித்துக் கொண்டாா் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் பண்பு

கலாச்சாரம் ஆகியவற்றைக் கடந்து ஒட்டுமொத்த உலகிற்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது என்றும் அவர் கூறினார் நூற்றாண்டுகளாக நமது நாட்டில் நூற்றுக்கணக்கான மொழிகள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக அவர் கூறினார் இந்த ஆண்டை சர்வதேச இந்திய மொழிகளின் ஆண்டாக ஐ

அறிவித்துள்ளதை அவர் குறிப்பிட்டார் தொன்மைவாய்ந்த இந்திய மொழிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இன்றைய தினம் தேசிய மாணவர் படை தினமாக கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் வாயிலாக இளம் மாணவர்களிடம் தாம் உரையாற்றியதை நினைவ கூர்ந்தார் தலைமைப்பண்பு தேசப்பற்று சுயநலமற்ற சேவை ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றை மாணவர்களிடையே தேசிய மாணவர் படை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார்

ஆரோக்கிய இந்தியா திட்டம் குறித்து பேசிய பிரதமர் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்தாா் நாடு முழுவதிலும் உள்ள கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் மாதத்தில் இந்ததிட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

தற்போதைய குளிர்கால சூழலை மக்கள் பயன்படுத்திக்கொண்டு உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நாடு முழுவதும் இந்த ஆண்டு அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலான நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தாா்

பிளாஸ்டிக் பொருட்களற்ற இந்தியாவை உருவாக்கும் வகையில் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் பிரதமா் அவா் கேட்டுக் கொண்டார் இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவுடன் இணைந்து பொது அரசு அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு பென்னி கான்ட்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு தாம் பிரதமராக இருக்கவும் ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு திரு நேதன்யாகு பிரதமராக இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒருவரும் விரும்பாத தேவையற்ற தேர்தலை தவிர்ப்பதற்கு இது ஒன்றே வழி என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு முறை தேர்தல் நடைபெற்றும் பெரும்பான்மை இல்லாததால் காபந்து அரசின் தலைமை பொறுப்பில் தற்போது திரு நேதன்யாகு இருந்து வருகிறார் இரண்டு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே அதிகார பகிர்வுக்கு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த திரு பென்னி கான்ட்ஸ் புது யோசனையை முன் வைத்துள்ளார் புதுதில்லியில் குடியரசுத்தலைவர் மாளிகையில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த ஆளுநர்கள் மாநாட்டில் பழங்குடியினர் நலன் விவசாயம் நீர் மேலாண்மை உயர்க்கல்வி மற்றும் மக்கள் வாழ்க்கை முறையை எளிதாக்குவது ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக பழங்குடியினரை மேம்படுத்துவது தொடர்பாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது

இந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக நிறைவு விழாவில் பேசிய குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா் கூட்டாட்சியில் ஆளுநரின் முக்கியத்துவம் குறித்து அவர் குறிப்பிட்டார்

அனைத்து ஆளுநா்களும் தங்களது அலுவலகங்களை சாமான்ய மக்களும் அனுகும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோரும் நிறைவு விழாவில் பங்கேற்று உரையாற்றினர் காஷ்மீர் பகுதியில் உள்ளூர் வணிகர்களுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் செயல்பட்ட தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் சிலரை காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் ஜம்முவில் எமது செய்தியாளர்களிடம் பேசிய காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு

பாணி வணிகர்களை அச்சுறுத்தும் வகையில் சுவரொட்டிகளை அச்சடித்து ஒட்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

ஈராக்கில் ஊழல் மற்றும் சேவைக் குறைபாடு இருப்பதாக குற்றம் சாட்டி கடந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்தப் போராட்டங்களில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர்

போராட்டத்தை ஒடுக்க ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன